நிறைவடையவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் உச்சக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

பூங்காக்கள் உருவாக்கப்படும் மதுரை பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி வாக்குறுதி அளித்துள்ளார்

ஒதுக்கியதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அக்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்

தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தோதல் பிரச்சாரம் நாளை மறுநாளுடன் நிறைவடையும் நிலையில் அரசியல் கட்சித்தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் உச்சக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மதுரையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பி ஜே பி

நரேந்திரமோடி மதுரைக்கு வந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்று கூறி தமிழில் கூறி தமது உரையை தொடங்கினார் தமிழக பண்பாட்டின் மையமாக மதுரை திகழ்கிறது என்று கூறிய பிரதமர் தமிழகத்தில் அடுத்த மூன்றாண்டுகளுக்குள் ஏழு புதிய ஜவுளி பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்றார் மதுரை கொல்லம் போக்குவரத்து வழித்தடம் ஏற்படுத்தபடும் என்றும் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படுவதால் சுற்றலாப் பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்று கூறிய பிரதமர் அதில் தொற்றுநோய்க்கான தனி சிகிச்சை பிரிவு தொடங்கப்படும் என்றார் நூற்றாண்டுகால தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை அப்போது மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு தடை செய்தது என்றும் அஇஅதிமுக அரசின் கோரிக்கையை ஏற்று அந்த தடையை தமது தலைமையிலான மத்திய அரசு நீக்கியது என்றும் அவர் கூறினார் தென்தமிழகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார் பின்னர் கன்னியாகுமரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் விவேகானந்தர் மண்டபமும் திருவள்ளுவர் சிலையும் இந்தியர்களை கவர்ந்துள்ளதாக கூறினார் பாம்பனில் புதிய ரயில்பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் தமிழகத்தில் சாலைப்பணிகளை மேற்கொள்ள ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முன்னதாக பிரதமர் கலந்துகொண்ட மதுரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமா் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்கு அதிகளவு நிதி ஒதுக்கியதாகவும் அதனால் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் குறிப்பிட்டார் பிரதமர் திரு

ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட கர்நாடக மாநில பிஜேபி மூத்த தலைவரும் மாநில அமைச்சருமான திரு பைராதி பசவராஜ் தமிழகத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் திமுக மற்றும் கூட்டணிக்கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் திமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார் மாநில உரிமைகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் திமுக மகளிரணி செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமதி கனிமொழி கூட்டணிக்கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார்

தமது டிவிட்டர் பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த ரயில்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பான வசதியான பயணத்தை உறுதி செய்யும் என்று கூறியுள்ளார்

திமுக தலைவர் திரு

க ஸ்டாலினின் மகள் திருமதி செந்தாமரை வீடு திமுக வேட்பாளர்கள் திரு செந்தில்பாலாஜி திரு எம் கே மோகன் ஆகியோரது வீடுகள் உள்ளிட்ட பல இடங்களில் இந்த சோதனைகள் நடத்தப்படுகின்றன இந்த சோதனை திசை திருப்பும் நடவடிக்கை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் கூட்டணிக்கட்சி தலைவர்கள் விமர்சித்துள்ளனர் இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்நீத்த நாளான இன்று புனிதவெள்ளியாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மக்களால் கடைப்பிடிக்கப்படுகிறது இதனையொட்டி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன அந்தமான் கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வுமண்டலமாக வலுப்பெற்றுள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

சென்னையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் மகேஷ் மங்கான்கர் தோல்வியடைந்தார் மகளிர் பிரிவில் எகிப்து வீராங்கனை ஹனா மோட்டாஸ் பட்டம் வென்றார்